இந்திய கூட்டாட்சி அமைப்பில் முக்கிய இணைப்பாகவும் மாநில அரசுகளின் வழிகாட்டியாகவும் ஆளுநர்கள் திகழ்வதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாம் கோவிந்த் கூறியுள்ளார்

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை இனி யாரும் திறக்க முடியாது என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் புதுவை சட்டமன்றத்தில் இன்று அஇஅதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பொருளாதார வளர்ச்சியால் எதிர்பார்த்த பலனைப் பெறாத பிரிவினரின் நலன்களை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை வகுப்பதில் மா நில ஆளுநர்கள் உதவ முடியும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

இந்திய கூட்டாட்சி அமைப்பில் முக்கிய இணைப்பாகவும் மாநில அரசின் ஆசான் மற்றும் வழிகாட்டியாகவும் ஆளுநர்கள் திகழ்வதாக குடியரசு தலைவர் தெரிவித்தார் அரசியல் சாசனப்படி ஆட்சி முறையில் ஆளுநர் பதவிக்கு உயர்ந்த இடம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

காந்திஜி யின் பிறந்த நாளை கொண்டாட அர்த்தமுள்ள சமுக மாற்றத்தை கொண்டு வருவதை விடச் சிறந்த வழி வேறு எதுவும் இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் மாநாட்டில் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோரும் கலந்து கொண்டனர் மருத்துவ மாணவர் சேர்க்கைகான நீட் தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ இன்று வெளியிட்டுள்ளது

வடக்கே உத்தரபிரதேசத்திலும் தெற்கே கேரளாவிலும் மாணவ மாணவியர் நீட் தேர்வில் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர்

நீட் தேர்வு முடிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்க முன்னதாக இன்று உச்சநீதிமன்றம் மறுத்து விட்டதை தொடர்ந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு வழங்கப்பட்ட எல்லா அனுமதிகளும் ரத்து செய்யப்பட்டு ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டதாகவும் இனி ஆலையை யாரும் மீண்டும் திறக்க இயலாது என்றும் தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று அம்மாநில சட்டமன்றத்தில் திமுக செயல் தலைவர் திருழுகஸ்டாலின் பூஜ்ய நேரத்தில் இப்பிரச்சனையை எழுப்பிய போது முதலமைச்சர் இவ்வாறு பதில் அளித்தார் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான அரசாணை சட்ட வல்லுநர்களுடன் விரிவான ஆலோசனை கலந்தே வெளியிடப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் இந்த அரசாணை செல்லுபடியாகும் என்றும் அவர் கூறினார் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் சமூக விரோதிகள் புகுந்து வன்முறை மற்றும் தீ வைப்பில் சடுபட்டதாகவும் வன்முறையில் சடுபட்டவர்கள் மட்டுமே உரிய ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாகவும் முதலமைச்சர் கூறினார் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் சமூக விரோதிகளே தவிர பொதுமக்கள் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் பொதுமக்கள் தங்கள் உரிமைக்கு போராட எந்த தடையும் இல்லை என்று திருஎடப்பாடி பழனிசாமி கூறினார் உண்மையில் வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழகத்தில் தான் அதிக போராட்டங்கள் நடப்பதாகவும் இப்போராட்டங்களுக்கு அரசு போதிய பாதுகாப்பு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையே தூத்துக்குடி கலவரத்தில் காயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டவர்களில் ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி அண்மையில் உயிரிழந்ததை தொடர்ந்து

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தூத்துக்குடி சம்பவம் குறித்து விசாரிக்க தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதிசன் இன்று தூத்துக்குடியில் விசாரணைகளை துவக்கினார் துப்பாக்கிச் தட்டில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் அவர் சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தார்

நாராயணசாமி பேரவையில் தாக்கல் செய்தார் அப்போது எழுந்த அதிழுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் மற்றும் உறுப்பினர்கள் தாங்கள் ஏற்கனவே கொடுத்த ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்துமாறு கோரிக்கை விடுத்தனர் இதனால் அவையில் சிறிது நேரம் அமளி ஏற்பட்டது இந்நிபெயில் முதியோர் உதவித் தொகை வழங்காத்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட ப விஷயங்களில் புதுச்சேரி அரசு தோல்வி அடைந்து விட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அதை தொடர்ந்து புதுச்சேரி மாநி த்தில் பொது மக்கள் விவசாயிகள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் போதிய பாதுகாப்பு இல்லை என்று கூறி என்ஆர் காங்கிரஸ் தைவர் திரு ரங்கசாமி மற்றும் அக்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர் இதை தொடர்ந்து துணைநி ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார் அவரை தொடர்ந்து உறுப்பினர்கள் திரு ஜெயமூர்த்தி திரு வையாபுரி மணிகண்டன் திரு ஹசானா திருமதி கீதா ஆனந்தன் டாக்டர் ராமசந்திரன் உள்ளிட்டோர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர்

கருணாநிதிக்கு சட்டப்பேரவை சார்பில் பேரவை தமைவர் திரு வைத்திலிங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பெரியநாயக சாமி மற்றும் அதிமுக மாநி ங்களவை உறுப்பினர் பிபிஎம் சாமி ஆகியோரின் மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிலையில் பேரவைக்குள் அனுமதிக் கோரி அண்ணா சிபையில் இருந்து கருப்பு கொடி ஏந்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் திரு

புதுவை அரசு பொதுப் பணித்துறைச் செயலர் திருஅன்பரசு வை காவிரி மேலாண்மை வாரியத்தின் உறுப்பினராக நியமித்துள்ளது காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் உறுப்பினராக பொதுப் பணித்துறை தலைமை பொறியாளர் திரு சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று புதுவையில் சாதாரண முறையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதியானது என்றும் கர்நாடகம் இதை ஏற்கத்தான் வேண்டும் என்பதால் பேச்சுவார்த்தை என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் அவர் கூறினார் நாட்டில் மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய தற்போது அதிக தேவை இருப்பதாக திரு நாராயணசாமி குறிப்பிட்டார் தமது அரசை யார் குறை சொன்னாலும் எதிர்கட்சி தலைவர் திரு ரங்கசாமி க்கு அந்த தகுதி இல்லை என்று அவர் கூறினார்

ஒடிசா மாநிலம் கொனார்க் பகுதியில் உள்ள சந்திரபாகா கடற்கரைக்கு உலக சுற்றுச்சூழல் தினமான நாளை இச்சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் இந்தியா மட்டுமின்றி ஆசியாவிலேயே கடற்கரை பகுதி ஒன்றுக்கு நீலக்கொடி அங்கீ காரம் வழங்கப்படுவது இதுவே முதல்முறை என்றும் அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிராந்திய மொழிப் பத்திரிகைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாக பிரசார் பாரதி இந்திய ஒலிபரப்பு கழகத்தின் தலைமை இயக்குனர் திரு

பாராட்டு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர் நாட்டின் தொலை தூரப் பகுதிகளில் பிராந்திய மொழி பத்திரிகைகள் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதாகவும் உள்ளூர் அளவிலான மணல் மாபியாக்கள் மற்றும் கிரிமினல் குற்றவாளிகள் பற்றி செய்தி சேகரிப்பவர்களின் பணி மிக கடினமானது என்றும் கூறினார் நாட்டில் இணையதளத்தின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் டிஜிட்டல் ஊடகம் தான் பத்திரிகை துறையின் எதிர்காலம் என்பதை இத்துறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோலிய துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டார்

நிர்மல்குமார் திரு சுப்ரமணிய பிரசாத் திரு

தலைமை நீதிபதி திருமதி இந்திரா பேனர்ஜி இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஏனாமில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையப் பயிற்சி மையத்தின் முதலாவது ஆண்டு விழாவை ஒட்டி ஏனாமில் கபடி போட்டித் தொடர் நடைபெற்று வருகிறது மண்டல நிர்வாக அதிகாரி டாக்டர் சுப்ரமணியேஸ்வர ராவ் ஏனாம் ஒய்எஸ்ஆர் உள்விளையாட்டு அரங்கில் போட்டிகளை தொடக்கி வைத்தார்